நரேந்திர மோடி மன் கீ பாத் நிகழ்ச்சியில் அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து உலகின் பொம்மை உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகள் விரும்பினால் ஆயுர்வேதம் மற்றும் சித்தா முறையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு துறையிலும் சுயசார்புள்ள நாடாக இந்தியாவை மேம்படுத்த மக்கள் உறுதி ஏற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் நாடு எல்லா வகையிலும் முன்னேறவே சுயசார்பு இந்தியா இயக்கம் அமல்படுத்தப்படுவதாக கூறினார் இந்தியர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கு புதுமையான பல தீர்வுகளை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார்

இந்த போட்டியின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான கற்றல் செயலி ஆஸ்க் சர்க்கார் செயலி போன்ற புதுமை படைப்புகளை மக்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இத்தகைய புதுமைகளை உருவாக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நாளை பெரிதாக வளர்ந்து இந்தியாவின் அடையாளமாக திகழ முடியும் என்றும் அவர் கூறினார் ஸ்டார்ட அப் நிறுவனங்கள் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து உலகின் பொம்மை உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என்றும் உள்ளுர் அளவிலான பொம்மை உற்பத்திக்கு அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தின் தஞ்சாவூர் பொம்மைகள் கர்நாடகத்தின் சென்னப்பட்னா பொம்மைகள் போன்ற இந்தியாவின் பாரம்பரிய பொம்மைகளை உலகச் சந்தைக்கு உயர்த்த முடியும் என்றும் உலக அளவிலான பொம்மை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கை அதிகரிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் தொழில் அதிபர் சி வி ராஜு அப்பகுதியில் புகழ் பெற்ற ஏட்டிகொப்பாக்கா பொம்மைகளை அழிவில் இருந்து காப்பாற்றி உலகச் சந்தைக்கு உயர்த்தி இருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார் குழந்தைகளின் வாழ்வில் பொம்மைகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதை கருத்தில் கொண்டே தேசிய கல்விக் கொள்கையில் பொம்மைகள் மூலமான படைப்பாற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப் பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டிற்கு விவசாயிகள் ஆற்றி வரும் பங்களிப்பை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பாராட்டினார்

ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையக்கூடிய பயிர்கள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்து குறித்து தகவல் தொகுப்பு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் நாடு முழுவதும் செப்டம்பரில் ஊட்டச்சத்து மாதம் அனுசரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊட்டச்சத்து இயக்கத்தில் மக்கள் பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் ஊட்டச்சத்து மாதத்தில் மை கவ் இணையதளம் மூலம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய வினாடி வினா போட்டி நடத்தப்படும் என்றார் பள்ளிகளில் வகுப்பு அளவிலான மாணவர் தலைவரை போல ஊட்டச்சத்துக் கண்காணிப்பாளரை நியமித்து அனைத்து மாணவர்களுக்கும் ஊட்டச்சத்து அட்டை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப் படுத்துவதில் மோப்ப நாய்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதை அண்மையில் தாம் அறிந்து கொண்டதாக பிரதமர் திரு

தமிழகத்தின் கோம்பை சிப்பிப்பாறை மற்றும் ராஜபாளையம் நாய் ரகங்கள் உட்பட இந்தியாவின் உயர் ரக நாய்களை செல்லப் பிராணிகளாக வளர்ப்பது குறித்து மக்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் சுயசார்பு இந்தியா இயக்கத்தில் இதையும் ஒரு பகுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார் ஹஜ்ரத் இமாம் உசேனுக்கு சத்தியம் மற்றும் நீதியை விட வேறு எதுவும் முக்கியமானதல்ல என்றும் இமாம் உசேன் வலியுறுத்திய சமத்துவம் மற்றும் நியாயத்தினால் பலர் வலுப் பெற்றுள்ளதாகவும் ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் வங்கி கடன் நிலவரங்களில் கொரோனா பிரச்சனையால் நெருக்குதல்களை போக்குவதற்கான ஏற்பட்டுள்ள தீர்வுகளின் அமலாக்கம் குறித்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி

தீர்வுக் கட்டமைப்பை சுழூகமான முறையில் விரைந்து அமல்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து இந்த மறு ஆய்வின் போது விவாதிக்கப்படும்

புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகள் விரும்பினால் ஆயுர்வேதம் மற்றும் சித்தா முறையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மூப்பானாரின் நினைவு நாளை ஒட்டி மரப்பாலத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இந்நிபுணர்களின் அனுபவம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பெருமளவு உதவும் என்று வாட்ஸ்அப் பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப் படுவோர் மருத்துவமனையில் இருந்து ஓடி விடுவதையும் இத்தகைய ஒருவர் வெளியே சென்று மது அருந்தி வந்ததை டாக்டர்கள் தம்மிடம் எடுத்துக் கூறி இருப்பதாகவும் துணை நிலை ஆளுநர் தெரிவித்தார் இப்படி சுய கட்டுப்பாடு இன்றி நடந்து கொள்பவர்கள் தான் கொரோனா பரவல் அதிகரிக்க காரணம் என்றும் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கடன் சேவைகளுக்கான வாங்கிய நிதியும் நிதியுமே இதர பயன்படுத்தப்படுவதை அனைவரும் புரிந்து கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறினார் ஏனாம் வெங்கடேஸ்வரர் கோவில் சிறப்பு அதிகாரியாக மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனாவை நியமித்து இந்து அறநிலையத் துறை செயலர் திரு மகேஷ் பிறப்பத்துள்ள உத்தரவு இத்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரைக் கேளாமல் எடுக்கப்பட்ட முடிவு என்று கூறி முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லக்ஷ்மி நாராயணன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்துவிடம் உரிமைப் பிரச்சனை எழுப்பியுள்ளார் இது குறித்து சட்டப்பேரவைத் தலைவரிடம் அவர் கடிதம் கொடுத்துள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகள் விரும்பினால் ஆயுர்வேதம் மற்றும் சித்தா முறையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்